மக்களவைக்கு அடுத்த இரண்டு கட்டங்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

அறிவிக்கப்பட்ட பயணத்தடையை விலக்கிக் கொள்ளுமாறு அந்நாடு வேண்டுகோள் விடுத்துள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட்டின் இறுதிப்போட்டிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் ஆறாவது மற்றம் இறதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

பிஜேபி தலைவர் திரு ்அமித் ஷா ஜார்க்கண்டிலும் மத்திய பிரதேசத்திலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்திலும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தில்லியிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் உத்தரபிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சிகள் தேர்தல் பிரக்காரக்கூட்டம் நடத்துகின்றன

இத்தொடர்பான வழக்கை விசாரித்த் உச்சநீதிமன்ற தலைஎம நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குடிமக்கள் பதிவு பட்டியலில் சேர்க்கப்படுபவர்களின் விவரங்கள் குறித்து அம்மாநில குடிமக்கள் பதிவு செய்வோர் அலுவலக ஒருங்கிணைப்பாளர் முடிவு செய்து கொள்ளலாம் என்று இன்றைய தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது

இரண்டு வட்கத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் சேர்க்க்ப்படாமல் நிறுத்திவைக்கப்பட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஃபேல் கொள்முதல் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தவறாக தொடர்புபடுத்தி பிரதமரை குற்றம் சாட்டியது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் உச்சநீதிமன்றத்தின் மீது அவருக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் இருப்பதாக அவர் எழுதியுள்ள பிரமாணத்தில் கூறியுள்ளார் பிஜேபி மக்களவை உறுப்பினர் மீனாட்சி லேகி தொடர்ந்துள்ள அவமதிப்பு குற்ற மனுவை இத்துடன் முடித்துக்கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச போதைமருந்து கட்டுபாட்டு வாரியத்திள் தலைவராக இந்தியாவின் ஜக்ஜித் பவாடியா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

ஐநா அமைப்பின் ஒரு பகுதியாக உள்ள பொருளாதார சமூக குழுமம் நடத்திய ரகசிய வாக்கெடுப்பில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

இந்திய மருத்துவ குழுமத்தின் நிர்வாகக்குழுவும் மத்திய சுகாதார அமைச்சகமும் இணைந்து இந்த முடிவை அறிவித்துள்ளன

அனைத்து மருத்துவ கல்வி நிறுவளங்களும் புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள தகுதி மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களை சேர்க்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது எல்லைப் பாதுகாப்பு படைவீரர் தேஜ் பகதூர் யாதவ் கூறியுள்ள புகார் குறித்து தேர்தல் ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வாரணாசியில் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எதிராக போட்டியிடுவதாக அறிவித்த அவரது மனு குறித்து நாளைக்கு பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு கூறியுள்ளது தமது மனு ஒருதலைபட்சுமாக ஆய்வு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் மீது திரு தேஜ் பகதூர் யாதவ் புகார் எழுப்பினார் சமாஜவாதி கட்சியின் சார்பில் வாரணாசியில் அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பிளஸ் ஒன் பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

பெற்றுள்ளனர் தேர்ச்சி விகிதத்தில் மாவட்ட அளவில் ஈரோடு முதலிடத்தையும் திருப்பூர் இரண்டாம் இடத்தையும் கோயம்புத்தார் மூன்றாமிடத்தையும் பிடித்துள்ளன

இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பப்பதிவு சான்றிதழ் சுரிபார்ப்பு விருப்பப்பாடம் மற்றும் கல்லூரித் தேர்வு ஆகிய அனைத்து தேர்வுகளுக்கும் ஸ்கீரின் ஷாட் மூலமாக கால அட்டவணை விவரங்கள் அனுப்பப்பட்டுள்ளன

இந்நிலையில் அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பாலசிறிசேன பல்வேறு நாடுகளின் துதர்களை நேற்று சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இலங்கை மீதான தடையை விலக்கிக்கொள்ளுமாறும் பயங்கரவாத செயல்கள் முற்றிலும் கட்டுப்படுத்த பட்டதாகவும் கூறினார் இந்தியா அமெரிக்கா சீனா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இலங்கை பயணத்திற்கு தடை விதித்திருந்தன

உலகம் முழுவதிலிமிருந்து சென்ற ஆண்டு இலங்கைக்கு இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன

தீவிரவாத தாக்குதலையடுத்து பொருளாதார பாதிப்பு ஏற்படும் நிலையில் அந்நாட்டு அரசு தடையை விலக்கி கொள்ளுமாறு கோரிக்கை வைத்துள்ளது

சட்டீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர்

தப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னர் அவர்கிளிடமிருந்த ஆயுதங்களும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்ய்ப்பட்டன ஜடிசாவில் ஃபோனி பயல் பாதிப்பிற்கு பின் மக்களின் வாழ்க்கை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது பூரி குர்தா கட்டாக் மற்றும் கேந்திரபாடா மாவட்டங்களில் சீரமைப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன புவனேஸ்வரில் தடைப்பட்டுள்ள மின்சார விநியோகம் ஒரளவுக்கு சீர்செய்யப்பட்டுள்ளது பூரியில் குடிநீர் விநியோகம் சீரமைக்க்ப்பட்டுள்ளது இருப்பினும் தொலைத்தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை விரைவில் சரிசெய்யும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அம்மாநில தலைமை செயலாளர் ஆதித்ய பிரசாத் பதி தெரிவித்துள்ளார் புவனேஸ்வரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொலைதொடர்பு மற்றும் மின்கட்டமைப்பை சரிசெய்வதற்கு அண்டை மாநிலங்களிலிருந்து பணியாளர்கள் சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் பூரியில் நடமாடும் தொலைபேசி கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குர்தா பூரி இடையிலாள பகுதியில் இந்தத்திட்டம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் புயல் பாதித்த பகுதிகளில் ஏடிஎம் மையங்கள் செயல்படுவதற்கான பணிகளில் வங்கிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார் சாலைகளில் குவிந்துள்ள மரங்கள் மின்கம்பங்கள் கட்டிட இடிபாடுகள் மற்றும் குப்பைகளை அகற்றுவதற்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் துணை ரானுவ படையினர்மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவித்தார்

கட்டாக்கில் உள்ள மத்திய அரிசின் ஆராய்ச்சி மையமும் பாதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இன்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் மூன்று பேர் உயிரிழந்தனர்

தர்பார் லாகூரில் உள்ள பிரபல தாதா நிகழ்ந்த இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு மும்பை அணி முன்னேறியுள்ளது

சென்னை அணி மீண்டும் ஒருமுறை ப்ளே ஆஃப் கற்றில் விளையாடும் வாய்ப்பு உள்ளது தில்லி அணியும் ஐதராபாத் அணியும் இன்று மோதுகின்றன